தமிழகத்தின் சுட்டம் ஒழுங்கு நிலைமைக் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் சிறுபான்மையினரின் உரிமைகளை அஇஅதிமுக அரசு எப்போதும் பாதுகாக்கும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார்

தில்லி முதலமைச்சராக திரு அரவிந்த கெஜ்ரிவால் இன்று பதவியேற்றார்

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தின் சுட்டம் ஒழுங்கு நிலைமைக் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு சண்முகம் காவல்துறை தலைவர் திரு திரிபாதி மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது நேரிட்ட வன்முறைச் சம்பவத்தை அடுத்து மாநிலத்தில் நிலவும் சுட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சட்டம் ஒழுங்கை பராமரிப்புப் பணிகளை கண்காணிப்பதற்கென ஐந்து காவல்துறை அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர் சிறுபான்மையினரின் உரிமைகளை அஇஅதிமுக அரசு எப்போதும் பாதுகாக்கும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் இஸ்வாமிய அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தியப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அகுகறித்து நம்முடைய முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் ஒன்று மட்டும் அரசை பொறுத்தவரை சிறபான்மையின மக்களுடைய உரிமைகளை காக்கின்ற அரசு என்ற முழு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது எனவே நிச்சபமாக இதை அரசு செப்யும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடையே இதுகுறித்து கலந்தாலோசிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்

சென்னையில் நடைபெற்ற இதுதொடர்பான நிகழ்ச்சியில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் கூட்டணிக் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றதாக அக்கட்சியின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது அஇஅதிமுக நிர்வாகிகள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது கோவை தேனி அரியலூர் தர்மபுரி திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட கட்சி நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் கட்சியின் வளர்ச்சி மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆசிரியர் தேர்வு வாரியம் சமூக நீதிக்கு எதிரான போக்கினை கடைபிடிப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு குற்றம் சாட்டினார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் மற்றும் அதிகாரிகளுக்கு உரிய வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களுக்கான வரையறை முடிவடைந்துள்ளதாக வருவாய் நிர்வாக ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் அரியூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நில அளவைத் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் கூறினார் தேர்தலின்போது வாக்காளர்களின் வசதிக்காக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளதாக துணைத் தேர்தல் ஆணையர் திரு சந்தீப் சக்சேனா கூறியுள்ளார் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் வாக்காளர்கள் எந்தவொரு வாக்குச்சாவடிக்கும் சென்று வாக்களிப்பதற்கு ஏதுவாக இந்த தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டு வருவதாக கூறினார் இத்தகைய வசதியை பெற விரும்பும் வாக்காளர்கள் வாக்குச்சாவடி அலுவலரிடம் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சென்னை ஐஐடி யுடன் இணைந்து இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போது ஆராய்ச்சி மற்றும் வடிவமைப்புக் கட்டத்தில் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் இந்த தொழில்நுட்பத்தின்படி வீட்டிலிருந்தே வாக்களிக்க முடியாது என்றும் திரு சந்திப் சக்சேனா தெளிவுபடுத்தினார் தில்லி முதலமைச்சராக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று பதவியேற்றார் புதுதில்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் துணை நிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார்

தொடர்ந்து மூன்றாவது முறையாக தில்லி முதலமைச்சராக பதவியேற்றப் பின்னர் உரையாற்றிய திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட விரும்புவதாக தெரிவித்தார் தில்லியின் வளர்ச்சிக்கு பிரதமரின் ஆதரவு அவசியமாகிறது என்றும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டார்

இதற்கிடையே சீனாவிற்கு தேவையாள அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார்

தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை திருவாரூர் அரியலூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து அழழத்து வரப்பட்ட காளைகள் வரிசையாக அவிழ்த்து விடப்பட்டன

ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்

இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வளப் பகுதியில் பொருத்தப்பட்ட கேமராவில் மான் காட்டெருமை நடமாட்டம் பதிவாகியுள்ளதாகவும் புலிகள் நடமாட்டம் ஏதும் நென்படாததால் புலி அப்பகுதியில் இருந்து சிகர் வனப் பகுதிக்கு சென்றிருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது இருப்பினும் கற்றுப்புற கிராம மக்கள் அச்சப்படத் தேவையில்லை என்றும் வனத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து கண்காணிப்புப் பணியை மேற்கொள்வார்கள் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர் உதகமண்டலத்திலிருந்து மஹில்வாகனன்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் இவர்கள் இருவரும் இணைந்து தங்கப் பதக்கத்தை கைப்பற்றினர் மற்றொரு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ராஜ்குமார் ராகேஷ் பாண்டே இணை வெள்ளிப் பதக்கம் வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவில் நாகர் கிருஷ்ணா கார்மென் புளோரஸ் இணை தங்கப் பதக்கம் வென்றது

ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பகல் இரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்கேற்கும் என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத் தலைவர் சவ்ரவ் கங்குலி கூறியுள்ளார் இதுதொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் பிடிஐ யிடம் தெரிவித்தார்

சேலத்தில் நடைபெற்று வரும் பல்கலைக் கழகங்களுக்கு இடையிலான மகளிர் கைப்பந்துப் போட்டி இறுதியாட்டத்தில் சேலம் பெரியார் பல்கலைக் கழக அணி தற்போது சிம்லா பல்கலைக் கழக அணியை எதிர்த்து ஆடிவருகிறது